ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார்

நாராயணசாமி உத்தரவிட்டுள்ளார்

முப்படை தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு படை தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் ஆகியோருடன் மத்திய பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஆலோசனை நடத்தினார் இந்திய சீன எல்லைப் பிரச்சனை தொடர்பாக பேசித் தீர்த்துக் கொள்வது என்று சமீபத்தில் நடைபெற்ற இருநாட்டு ராணுவ கமாண்டர்கள் மட்டத்திலான பேச்சு வார்த்தையின் போது எட்டப்பட்ட முடிவின் அடிப்படையில் இன்றைய இந்த சந்திப்பு அமைந்துள்ளது

இது தொடர்பான கோரிக்கை பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் சார்பாக விடுக்கப்பட்ட நிலையில் பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடங்கப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது

இது தொடர்பாக அரசின் முடிவை பிற்பகலுக்குள் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவித்திருந்தது

காரைக்கால் ஏனாம் பகுதிகளில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை புதுச்சேரியில் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வசிக்கும் பகுதி கட்டுப்பாட்டு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் உள்ள மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு இடம் இல்லாத சூழல் உருவாகி உள்ளது என்று பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று அம்மாநில சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் சி

சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் கண்ணுக்கு தெரியாத சிகிச்சைக்கு மருந்து இல்லாத நோயை எதிர்த்து மாநில அரசு சிறப்பாக போராடி வருகிறது என்றும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடையும் விகிதம் தமிழகத்தில் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்றும் அவர் கூறினார் போதிய அளவு படுக்கைகள் மருத்துவமனைகளில் இருப்பதாகவும் நோயாளிகள் மருத்துவமனைகளில் சேர்ப்பது குறித்து நோயின் தீவிர தன்மையின் அடிப்படையில் மருத்துவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார் சர்வதேச அளவில் பொது முடக்க கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதில் வழக்கமான விமான போக்குவரத்தை தொடங்குவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

இன்று உலக கடல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது

நீடித்த கடல் வளங்களுக்கான புதிய கண்டுபிடிப்புகள் என்பதே இந்தாண்டின் கரு பொளாகும் கடலோர மாநிலங்களில் ஒன்றாக கடல் வளங்களை பயன்படுத்தி வரும் புதுச்சேரி மாநிலமும் கடலை தூய்மையாக வைத்திருந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் விருப்பமாகும் இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள செய்தியில் நிலம் நம்மை பிரிப்பதாகவும் கடல் நம்மை நினைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழந்தவரின் உடலை உரிய மரியாதை இன்றி அலட்சியத்துடன் உடல் அடக்கம் செய்ததற்காக சுகாதாரத் துறை பணியாளர் ஒருவர் மற்றும் உள்ளாட்சித் துறை பணியாளர்கள் இருவரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து முதலமைச்சர் திரு

நாராயணசாமி உத்தரவிட்டுள்ளார் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் விசாரணைக்கு அறிக்கை வந்ததும் சம்பந்தபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமம் பக்தர்கள் தரிசனத்திற்காக இன்று திறக்கப்பட்டது முகக் கவசம் அணிந்தும் தனிநபர் இடைவெளியை கடைபிடித்தும் பக்தர்கள் தரிசனம் செய்த்தோடு தியானத்திலும் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் மால்கள் உணவகங்கள் வணிக வளாகங்களை திறக்க அரசு அனுமதித்தை அடுத்து இன்று காலை அவை திறக்கப்பட்டன சமூக இடைவெளியை கடைபிடித்து முகமூடி அணிந்து அனைத்து சுகாதார பழக்க வழக்கங்களையும் புதுச்சேரி மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

அன்பழகன் கூறியுள்ளார் தொடர்ந்து ஏனாமில் அனைத்து நுழைவு வாயில்களும் கண்காணிக்கப்படும் என்றும் அனைவரும் பரிசோதிக்கப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் மண்டல நிர்வாகி திரு

பக்தவச்சலன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அங்கு வழிபாட்டுத் தலங்கள் திறக்கப்படவில்லை

சாமிநாதன் கூறியுள்ளார்